இந்தியா இயக்கம் ஒட்டுமொத்தஉலகிற்கும் பயனளிக்கக் கூடியதுஎனபிரதமர் சுயசார்பு திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

பண்டிகையைமுன்னிட்டுதமிழகஆளுநர்

கோவிட் சித்தமருத்துவம் பெரும் பங்குவகிப்பதாகவணிகவரித்துறைஅமைச்சர் திருகேசிவீரமணிதெரிவித்துள்ளார்

சாந்திநிகேகன் விஸ்வபாரதிபல்கலைக்கழக நாற்றாண்டுவிழாவில் காணொலிகாட்சிவாயிலாக பங்கேற்றபேசியஅவர் இந்தபல்கலைக்கழகத்தைநிறுவியகுருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் நோக்கத்தைநிறைவேற்றம் வகையில் சுயசாா்பு இந்தியா இயக்கம் இருக்கிறதுஎன்றார் இந்தியாவின் நன்மைகளைகம் எடுத்துக்கொள்ளவேண்டுமென்பதைவீந்திரநாத் தாகூர் நோக்கமாகொண்டிருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதன் அடிப்படையிலேயே இந்தபல்கலைக்கழகத்தின் பெயர் இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் நாம் இயற்கையுடன் இணைந்தவாழகற்றுக்கொள்ளவேண்டும் என்பதைவிஸ்வபாரதிநமக்குஉணர்த்துவதாகவும் அவர் கூறினார்

நடுத்தரரகதரையிலிருந்துவிண்ணில் உள்ள இலக்கைதாக்கிஅழிக்கக்கூடியஏவுகணைவெற்றிகரமாகபரிசோதிக்கப்பட்டிருப்பதன் மூலம் உள்நாட்டுஏவுகணைதொழில்நுட்பத்தைபாதுகாப்பு ஆராய்ச்சிமற்றும் மேம்பாட்டுநிறுவனவிஞ்ஞானிகள் புதியஉச்சத்திற்குஅழைத்துச் சென்றிருப்பதாகமத்தியதகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்சர் திருபிரனஷ் ஜவடேகர் பாராட்டுதெரிவித்துள்ளார்

இதுஒருமாபெரும் தொழில்நுட்பசாதனைஎன்றும் அவர் தெரிவித்துள்ளார் புதியவேளாண் குறித்துபேச்சுவார்த்தைநடத்தவருமாறுதில்லியில் போட்டத்தில் சட்டங்கள் ஈடுபட்டுள்ளவிவசாய சங்கங்களுக்குமத்தியஅரசுமீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது இதுகுறித்துமத்தியவேளாண் அமைச்சக இணைசெயலாளர் திருவிவேக் அகர்வால் விவசாய சங்கங்களுக்குஅனுப்பியுள்ளகடிதத்தில் விவசாயிகள் எழுப்பும் அனைத்தபிரச்சினைகள் குறித்தும் விவாதித்துதீர்வு காண அரசுடறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார்

ஏக்பிராள் அவதரித்ததினமானகிறிஸ்துமஸ் பண்டிகைநாளைகொண்டாடப்படுவதையொட்டிதலைவர்கள் பலர் கிறிஸ்துவமக்களுக்குவாழ்த்துதெரிவித்துள்ளனர் ஆளுநர் திருபன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ளவாழ்த்துசெய்தியில் இந்நன்னாளில் நாம் அளைவரும் அள்பு நல்லிணக்கம் சகிப்புத் தன்மையைளர்ந்தோங்கச் செய்து அதன்மூஸ் மளிதகுலத்திற்குசிறப்பானஎதிர்காலத்தைஉருவாக்கிடமுன்வரவேண்டும் எனதெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திருடப்பாடிபழனிசாமிவிடுத்துள்ளசெய்தியில் இந்நாளில் உலகெங்கும் அன்பும் அமைதியும் நிலவட்டும் நலமும் வளமும் பெருகட்டும் என்றுகூறியுள்ளார் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ளசெய்தியில் ஏழைகளுக்கும் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்டமக்களுக்கும் பாரபட்சமின்றிஉதவிக்கரம் நீட்டிகொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் திருநாள் மாபெரும் மனிதநேயதிருவிழாஎன்றுகுறிப்பிட்டுள்ளார் பாமகநிறுவளமர் மருத்துவர் ச ராமதாசுவிடுத்துள்ளசெய்தியில் ஏசுபிரான் விரும்பியதைபோலநாட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவசெய்து போட்டி பொறாமைகளைஅகற்றி ஏழைகளின் துயரங்களைநீக்கிடலகம் வளம் பெறவேண்டும் எனதெரிவித்துள்ளார்

இந்தமினிகிளினிக்குகள் மூலம் கிராமமக்கள் தொலை தூரத்திற்குசென்றுசிகிச்சைபெறுவதுதவிர்க்கப்பட்டு உள்ளுரிலேயேசிகிச்சைபெறவசதிசெய்யப்பட்டுள்ளதுஎன்றார் இந்நிகழ்ச்சியில் கர்ப்பிணிபெண்களுக்குஅம்மாணட்டச்சத்துபெட்டகத்தையும் அமைச்சர் வழங்கினார் கோவிட் தொற்றபாதிக்கப்பட்டவர்களுக்குசிகிச்சைஅளிப்பதில் சித்தமருத்துவம் பெரும் பங்குவகிப்பதாகவணிகவரித்துறைஅமைச்சர் திருகேசிவீரமணிதெரிவித்துள்ளார் தேசியசித்தமருத்துவதினத்தைபொட்டிதிருப்பத்தூர் மாவட்ட்ஷட்சியர் அறுவலகத்தில் சித்தமருத்துவகண்காட்சியைதிறந்துவைத்துபேசியஅவர் நாட்டில் தற்போதுசித்தமருத்துவம் மிகப்பெரியஅளவில் வளர்ச்சிஅடைந்துள்ளதுஎன்றார் திருப்பத்துர் மாவட்டத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இயற்கை மூலிகைளால் தயாரிக்கப்பட்டசித்தமருந்துகள் வழங்கப்பட்டுமுழுமையாககுணமடைந்துள்ளதாகஅவர் குறிப்பிட்டார் வேறுபலநோய்களுக்கும் சித்தமருத்துவம் சிறந்தமருந்தாகபயன்பட்டுவரும் நிலையில் இதுகுறித்துவிழிப்புணர்வைஏற்படுத்துமாறும் சித்தமருத்தவர்களைஅமைச்சர் கேட்டுக்கொண்டார்

கொரோனாவைரஸ் மரபனுமாற்றம் குறித்துபொதுமக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லைஎன்றுவிஞ்ஞான் பிரச்சார் அமைப்பின் முதுநிலைவிஞ்ஞானிதிரு த விவெங்கடேஸ்வரன் கேட்டுக்கொண்டுள்ளார்

இந்தநிகழ்ச்சியில் மாநிலஅமைச்சா்கள் அஇஅதிமுகநிா்வாகிகள் மற்றும் பலா் பங்கேற்றனர் அஇஅதிமுகஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமயில் உறுதிமொழியும் ஏற்றுக் கொண்டனா்

அண்ணாசாலையில் உள்ளபெரியாரின் சிலைக்குதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டதலைவர்கள் பலர் மாலைஅணிவித்தமரியாதைசெலுத்தினர் மத்தியஅரசின் வேளாண் சட்டங்களால் ஏற்படக்கூடியபயன்கள் குறித்துவிவசாயிகளிடம் எடுத்துரைக்கப்பட்டுவருவதாகபிஜேபிமாநிலதலைவா் திருஎல் முருகன் தெரிவித்துள்ளாா் மதுரைவிமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் வேளாண் சட்டங்கள் குறித்துஎதிர்கட்சிகள் தவறானதகவலைபரப்பிவருவதாககூறினார்